செய்யும் அவசர சுட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

நியாயவிலைக் கடைகளில் மே மாதத்திற்கான விலையில்லா பொருட்களை வாங்குதற்காக டோக்கன் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் குடும்ப அட்டைதாரர்களின் இல்ல்ங்களுக்கே சென்று வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது

இன்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவகை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் இத்தகைய குற்ற செயலில் ஈடுபடுவோருக்கு ஆறு மாதங்கள் முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா்

இதுபோன்ற தாக்குதல் நடைபெறுவது தூதிருஷ்டவசமானது என்றும் அமைச்சா் குறிப்பிட்டார்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவரின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசுப்பணி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் உயிரிழந்தவரின் உடலை பாதுகாப்புடனும் மரியாதையுடனும் அடக்கம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நோய் தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள இதர துறை சார்ந்தவர்கள் தனியார் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் பணியை பாராட்டி உரிய விருதுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் சென்னை மாநகரில் நோய் தொற்றுக்கான பரிசோதனையை கணிசமாக அதிகரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சா் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளாா் முன்னதாக மருத்துவர்கள் மற்றும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக திரு எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார்

ளமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்

மாவட்டந்தோறும் மாநில அமைச்சர்கள் இப்பணியினை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மதுரையில் வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளை ஆய்வு செய்தார் பொதுமக்கள் சமூய இடைவெளியை முறையாக பின்பற்றுகிறா்களா என்றும் அவர் கேட்டறிந்தார் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் அத்தியாவசியப் பொருட்களின் சீரான விநியோகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகக் கூறினார்

தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பணிகளை ஆய்வு செய்த செய்தி விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து அவா்கள் ஆய்வு செய்ததாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் பேசினார் நோய் தடுப்பு பணிகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சள் எடுத்துரைத்தாா்

மருத்துவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மருத்துவா்களுக்கு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தாா்

இது தெடா்பாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ள ஆலோசனையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோய் தொற்று தொடர்பான செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள பத்திரிகையாள்களின் பாதுகாப்பை பத்திரிகை மற்றும் ஊடக நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இந்த நோய் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடல் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்த பின்னரே இறுதி சடங்குகள் செய்ய அனுமதிக்கப்படுவதாக சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ துறை கூறியுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் இது குறித்து அச்சமோ பீதியோ அடைய தேவையில்லை என்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையே இந்த நோய் தொற்றினால் உயிரிழந்த மருத்துவரின் குடும்பத்தினரை முதலமைச்சி திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார் நியாயவிலைக் கடைகள் மூலம் மே மாதத்தில் வழங்கப்படவுள்ள விலையில்லாப் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குவது தொடா்பான டோக்கன் வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் குடும்ப அட்டைதாரா்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொருட்கள் வழங்கப்படும் நாள் மற்றும் நேரம் அந்த டோக்கன்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் குடும்ப அட்டைதாரா்கள் நியாயவிலைக் கடைகளுக்குச் சென்று சமூக இடைவெளியை பின்பற்றி பொருட்களை பெற்றுக்கொள்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஏழை மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நிதி உதவிகளை அறிவித்து அதன் பயன்களை பயனாளியின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தி வருகிறது இது தங்களுக்கு பேருதவியாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்

இதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் வணிக வளாக மையத்தின் செயல்பாடுகள் இன்று மீண்டும் தொடங்கியது இடைவெளியை பின்பற்றி வாத்தகம் நடைபெற்றதாக ஆட்சியா சமுக திரு கதிரவன் செய்தியாள்களிடம் தெரிவித்தார்

எமது செய்தியாளிடம் இதனைத் தெரிவித்த அவர் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று தெரிவித்தார்